கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளாா்

மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சா் டாக்டர் சி விஜயபாஸ்கா் தெரிவித்திருக்கிறாா்

ஆசியக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எளிதாக வென்றது இனி விரிவான செய்திகள் முத்தவாக் நடைமுறைக்கு தடை விதிக்கும் அவசர சட்டத்திற்கு குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார் இதையடுத்து இந்த அவசர சட்டம் உடனடியாக அரசிதழில் வெளியிடப்பட்டது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இதனைத் தெரிவித்தார் முத்தவாக் முறையை பின்பற்றி முஸ்லிம் பெண்களை விவகாரத்து செய்தால் தண்டனைக்குரிய குற்றம் மட்டுமல்ல மூன்றாண்டுகள் சிறைத் தண்டனையும் விதிக்கப்படும் என்று அவர் கூறினார் சும்பந்தப்பட்ட பெண் அல்லது அவரது ரத்த உறவுகள் புகாா் அளித்தால் மட்டுமே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசர சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது மாஜிஸ்திரேட்டை அணுகி சம்பந்தப்பட்ட பெண் சமாதானமாக போவதாக சொன்னால் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட வழக்கு கைவிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் குற்றம் சாட்டப்பட்டவருக்குநியாயமான காரணங்களுக்காக மாஜிஸ்திரேட்டால் ஜாமீன் அளிக்க முடியும் என்றும் ஆளால் அதற்கு முன்பு அவரது மனைவியின் கருத்தை கேட்க வேன்டும் என்றும் அமைச்சி தெரிவித்தார் குழந்தைகள் இருந்தால் அதனை மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டு பராமரிக்கப்படும் என்றும் அதற்கான தொகையை கணவரிடம் இருந்து பெற மனைவிக்கு உரிமை உண்டு என்று இந்த சட்டத்தில் வகைசெய்யப்பட்டுள்ளதாக திரு ரவிசங்கர் பிரசாத் கூறினார் இந்தச் சட்டத்தை பொறுத்தவரை ஒரு மதத்திற்கு எதிராகவோ வழிப்பாட்டு முறைக்கு எதிராகவோ கொண்டுவரப்படவில்லை என்றும் பெண்களுக்கு எதிரான பாலின பாகுப்பாட்டை களையவும் பாலின சமத்துவத்தை உறுதிபடுத்தவும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் தெளிவுப்படுத்தினார் முத்தலாக்கை குற்றமாக கருதம் அவசர சட்டம் பிறப்பித்திருப்பது வரலாற்றுச்சிறப்புமிக்க நடவடிக்கை என்று பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார் இதுகுறித்து அவா் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்லாமிய மகளிரின் நலத்தை கருத்தில்கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இஸ்லாமிய மகளி் கண்ணியத்துடன் வாழ்வதை இந்த அவசர சுட்டம் உறுதி செய்யும் என்றும் திரு அமீத்ஷா தெரிவித்தாா் முஸ்லீம் பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதைவிட தங்களுடைய அரசியல் விளையாட்டு வெற்றிபெற வேண்டும் என்ற நோக்கத்திலேயே முத்தலாக் விவகாரத்தை மத்திய அரக கையாண்டுள்ளதாக காங்கிரஸ் கூறியுள்ளது முத்தலாக் விவகாரத்தில் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளையும் அழைத்து பேசுவதோடு இவ்விஷயத்தில் மத்திய அரசு அரசியல் கட்சிகளிடம் ஒருமித்த கருத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய ஜனதாதளம் வலியுறுத்தியுள்ளது

இவா்களுக்கான மதிப்பூதியத்தை உயா்த்தியதற்காக நன்றி தெரிவிக்கும் வகையில் அவா்கள் பிரதமரை சந்தித்தனர் அவர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவத்தையும் அதனால் குழந்தைகளின் உடல் வளர்ச்சியில் ஏற்படும் முன்னேற்றத்தின் அவசியத்தையும் எடுத்துரைத்தார் இந்த விஷயத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவத்தை தொடர்ந்து அங்கன்வாடி ஊழியர்கள் பென்களிடமும் குழந்தைகளிடமும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சள் திருமதி மேனகா காந்தியும் கலந்தகொண்டார் மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியின்போது இவங்கை ரானுவத்திற்கு இந்தியா உதவி செய்ததாக அந்நாட்டின் முன்னாள் அதிபர் திரு மஹிந்த ராஜபக்சே வாக்குமூலம் அளித்துள்ளதால் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசின் மீது போர்க்குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது சென்னையில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் மாவட்ட செயலாளா்கள் கூட்டத்தில் இதற்கான தீாமானம் நிறைவேற்றப்பட்டதாக அக்கட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் எம் ஜி ஆர் நூற்றாண்டு நிறைவு விழா வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணிகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது தமிழகம் முழுவதும் காற்றாலை மின்சாரம் தொடர்பாக போலி கணக்கு எழுதப்பட்டு ஊழல் நடந்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் இதுகுறித்து சுதந்திரமான முறையில் விசாரணை மேற்கொள்வதற்கு ஏதுவாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு இரா முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார் காஞ்சிபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு உடனடியாக நிலக்கியை தமிழ்நாட்டிற்கு ஒதுக்காவிட்டால் மின் தட்டுபாடு ஏற்படும் என்று முதலமைக்ள் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ள நிலையில் மின் தட்டுபாடு இல்லை என்று அத்துறைக்கான அமைச்சர் கூறுவது முரண்பாடாக உள்ளது என்று கூறினா்

பெரம்பலூர் மாவட்டம் குன்னம்வட்டம் பெருமந்தூர் கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை நேற்று திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிராமப்புற சுகாதார சேவையில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றார்

திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றில் புஷ்கரனி திருவிழா நடத்த அறநிலையத் துறை எந்த தடையும் விதிக்கவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்பா பிரபாகர் கூறியுள்ளார் நெல்லை குறுக்குத்துறை மற்றும் தைப்பூச மண்டபங்கள் இருக்கும் பகுதி மக்கள் அதிகமாக வசிக்கும் பகுதி என்பதால் அந்த இடங்களில் மட்டும் சிறப்பு பூஜைகளுக்கு அறநிலையத் துறை தடை விதித்துள்ளதாக கூறினார் மக்களின் பாதுகாப்பு கருதியே இந்த தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் சென்னை நன்மங்கலத்தில் உள்ள காயிதே மில்லத் கல்வி மற்றும் பள்ளி அறக்கட்டளைக்கு அரசால் ஒதுக்கப்பட்ட நிலத்தை அளவீடு செய்து அறிக்கை அளிக்குமாறு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கும் நிலஅளவைத் துறை இயக்குநருக்கும் சென்னை உயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராமத்திலும் அமைக்கப்பட்டுள்ள இ சேவை மையம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று பொதுமக்கள் கூறுகிறார்கள்

வங்கக் கடலின் கிழக்குப் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இருவரி செய்திகள் கொிய தீபகற்பத்தை அனு ஆயுதமற்ற மண்டலமாக மாற்ற வடகொரியாவுடன் விரைவில் அமெரிக்கா தொடங்கும் என்று அந்நாட்டின் வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ பேச்சுக்களை கூறியுள்ளா் இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்ற உத்தரவையடுத்து பாகிஸ்தான் முன்னாள் பிரதம் திரு நவாஸ் ஷெரிப் அவரது மகள் மற்றும் மருமகன் ஆகியோர் சிறையிலிருந்து நேற்று விடுவிக்கப்பட்டனர் கோவாவில் புதிய அரசை ஏற்படுத்தும் அளவிற்கு தங்களிடம் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது ஜம்மு கவஷ்மீர் மாநிலத்தை ஒட்டியுள்ள சா்வதேச எல்லையில் எல்லைப் பாதுகாப்பு படை வீரரை பாகிஸ்தான் துருப்புகள் கொன்றதற்கு இந்தியா அந்நாட்டிடம் கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது பஞ்சாபில் நேற்று நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக எதிர்கட்சியாள சிரோன்மணி அகாலிதளம் குற்றம்சாட்டியுள்ளது இந்திய விமானப்படையின் முன்னாள் ஏாமா்ஷல் ரந்தீர் சிங் நேற்று சண்டிகில் காலமானார்

சீன ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய கற்றுக்கு முன்னேறியுள்ளார்